அவரதுமறைவுக்குடியரசுத் தலைவா் குடியரசுதுணைத்தலைவா் பிரதமா் உள்ளிட்டோா் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நாடாளுமன்றத்துக்கும் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவதைஆதரித்துசட்டஆணையத்திடம் பிஜேபிமனுஅளித்துள்ளது

வாகனங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருள்களைஅடையாளம் காணும் வகையில் வண்ண ஸ்டிக்கா்கள் ஒட்டும் மத்தியஅரசின் திட்டத்தைஉச்சநீதிமன்றம் ஏற்றுக் கொண்டுள்ளது

அணைக்கும் நீாவரத்துசற்றுகுறைந்துள்ளது

அவர துமறைவுக்குதலைவா்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் திருராம்நாத்கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாடாளுமன்றத்தில் தனக்கென்றுஒருவலுவான இடத்தைவகித்தவர் என்றுகூறியிருக்கிறார் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு மக்களின் பிரச்சினைகளுக்குழுக்கியத்துவம் அளித்தவர் என்றுகூறியுள்ளார் இந்தியஅரசியலில் ஒரு ஜாம்பவானாகவிளங்கி ஜனநாயகத்தைசெழுமைப்படுத்தியவர் சோம்நாத் சாட்டர்ஜி என்றுபிரதமா் திருநரேந்திரமோடிதமது இரங்கல் செய்தியில் பழாரம் குட்டியுள்ளாா் ஏழைகள் மற்றும் நலிவடைந்தபிரிவினரின் நலனுக்காகஅவர் ஓங்கிகுரல் கொடுத்ததாகபிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

மக்களவைத் தலைவர் திருமதிசுமித்ராமகாஜன் மத்தியஅமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிய் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பிஜேபி தலைவர் திருஅமித்ஷா மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் மற்றும் இந்தியகம்யுனிஸ்ட் தலைவர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நாடாளுமன்றத்திற்கும் மாநிலசட்டமன்றங்களுக்கும் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவதைபிஜேபிஆதரித்துள்ளது மத்தியஅமைச்சர் திருமுக்தார் அபாஸ் நக்விதலைமையில் அக்கட்சியின் பிரதிநிதிகள் இன்றுசட்டஆணையத்தின் தலைவர் நீதிபதிதிருபி எஸ் சௌஹானைசந்தித்து பிஜேபி தலைவர் திருஅமித்ஷா வின் கடிதத்தைஅளித்தனா் ஒருநாடுஒரேதே்தல் என்றஅடிப்படையில் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்தப்படவேண்டுமென்றுதிருஅமித்ஷா தமதுகடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அடிக்கடிநடக்கும் தேர்தல்களால் மனிதஆற்றலும் பெருமளவு நிதியும் வீணாவதாகஅவர் தெரிவித்துள்ளார் தேர்தல்களையொட்டிதேர்தல் நடத்தைவிதிமுறைகள் செயல்பாட்டுக்குவருவதால் அரசின் நலத்திட்டங்களைபலநேரங்களில் செயல்படுத்தமுடியாதநிலைஏற்படுவதாகஅவர் தெரிவித்துள்ளார் ஒரேநேரத்தில் தேர்தல் நடத்துவதுகுறித்துஅரசியல் கட்சிகளுக்கிடையேவிவாதம் நடத்தப்படவேண்டுமென்றும் மக்கள் பிரதிநிதித்துவசுட்டத்தில் திருத்தம் கொண்டுவரவேண்டுமென்றும் திருஅமித்ஷா தமதுகடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் ஒட்டுமொத்தவளர்ச்சியேபிஜேபி யின் முக்கியகுறிக்கோள் என்றுஅக்கட்சியின் தலைவர் திருஅமித்ஷா கூறியுள்ளார்

இந்ததிட்டங்கள் குறித்துகட்சியினர் மக்களிடம் எடுத்துரைக்கவேண்டுமென்றுதிருஅமித்ஷா கேட்டுக் கொண்டார்

நீதிபதிதிருமதன் பிலோகூர் தலைமையிலானஅமர்வு முன்பு ஆஜரானமத்தியஅரசின் வழக்கறிஞர் பெட்ரோல் மற்றும் இயற்கைளிவாயு மூலம் இயங்கும் வாகனங்களுக்குவெளிர் ஊதாநிறத்திலும் டீசல் வாகனங்களுக்குஆரஞ்ச் வண்ணத்திலும் ஸ்டிக்கா்களைஒட்டலாம் எனதெரிவித்தாா்

முதலமைச்சரைமாற்றுவதுகுறித்துஆளுநா் முடிவெடுக்கமுடியாதுஎன்றும் வழக்கறிஞா் தெரிவித்தாா்

தமதுஆதங்கம் குறித்துவிரைவில் தெரிவிக்கப்போவதாகதிருஅழகிரிகூறினார் கேரளமாநிலத்தில் தொடா்ந்துபெய்துவரும் கனமழையால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன

சாலைகள் துண்டிக்கப்பட்டுதாழ்வானபகுதிகள் தீவுகளைப்போலகாட்சியளிக்கின்றன இதனால் வட்சக்கணக்கானமக்கள் வீடுகளை இழந்துஆயிரத்திற்கும் மேற்பட்டநிவாரணமுகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளனா் கடற்படைவீரர்கள் ரப்பர் படகுகள் மூலமும் விமானப்படைவீரர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடனும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் காவிரிநீர்பிடிப்புப் பகுதிகளில் தொடர்ந்துமழைபெய்துவருவதால் கர்நாடகஅணைகளிலிருந்துஉபரிநீர் திறந்துவிடப்பட்டுவருகிறது இதன் காரணமாக மேட்டுர் அணைக்குநீாவரத்துகடந்த இரண்டுநாட்களாகஅதிகரித்துவந்தது ஆனால் இன்றுபிற்பகல் வாக்கில் நீர்வரத்துசற்றுகுறைந்துள்ளது

இகனால் காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டுஒடுவதால் கரையோரமாவட்டங்களில் வெள்ளஅபாயஎச்சரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது

தருமபுரிமாவட்டத்தில் இத்திட்டம் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது பெண் குழந்தைகள் பெயரில் செல்வமகள் சேமிப்புத் திட்டத்தில் ஆயிரக்கணக்கானசேமிப்பு கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னைமயிலாப்பூர் காபலீஸ்வரர் மற்றும் திருவான்மியூர் அருள்மிகுமருந்தீஸ்வரர் கோவில்களுக்குச் சொந்தமானதிருமணமண்டபங்கள் கட்டும் பணிவிரைவில் முடவடையும் என்று இந்துசமயஅறநிலையத்துறைஅமைச்சா் திருசேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார்